இஸ்ரோ அறிவித்துள்ளது

அக்கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளது

ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற வக்ஃபு வாரிய குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் உள்ளாட்சி பணிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அஇஅதிமுகவினரை அக்கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சிய்ன நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் திரு வைத்திலிங்கம் கட்சியின் தலைமையை பொறுத்தவரை தற்போதைய நிலையே தொடரும் என்று தெரிவித்தார் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு ராஜேந்திர பாலாஜி ஆகியோரும் இதே கருத்தை தெரிவித்தனர் இதற்கிடையே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை இன்று மாலை சந்தித்து பேசினார் தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் தமது துறையின் செயல்பாடுகள் குறித்து அய்வு மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குடிநீர் சிக்கனம் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினையை களைவதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அஇஅதிமுக அரசு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று குற்றம்சாட்டினார் காவிரியில் உரிய நீரை பெறவும் மாநில அரசு தவறிவிட்டதாக அவர் தெரிவித்தார் மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக குறித்த தேதியான இன்று தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை இதன் காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிப்பதற்கு மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் கூறியுள்ளார் குழந்தைகள் தொழிலாளர்கள் குறித்த தகவல்களை சும்மந்தப்பட்ட காவல் நிலையங்களில் பென்சில் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொழிவாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் பங்கேற்றார் இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் பேரணிகளும் நடைபெற்றன தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் இலவசமாக யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள வருகிறது தமிழக அரசின் சார்பில் இலவசமாக இந்த யோகா பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக பயிற்சியாளர் திரு பார்த்தசாரதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தினமும் ஆசனங்கள் மூக்க பயிற்சிகள் முத்திரைகள் வர்ணங்கள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது அதுபோல கோயிலுக்கு வரும் மக்களுக்கு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அதுபோக உணவு முறைகள் சொல்லுவோம்

கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட வேதாரண்யத்தில் தர்பூசணி சாகுபடியில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் புயலின் வேகத்தினால் மரங்களை இழந்த விவசாயிகள் அப்பகுதியில் தர்பூசணி சாகுபடி செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தென்னை உள்ளிட் டமரங்கள் அடியோடு சென்றவிட்டது இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தற்போதுடதற்பூசணி காகுடிபியல் கீவிரம் கர்டடிவருகிறார்கள் குறைந்த செலவில் செய்யப்படும் இந்த தர்பூசணி சாகுபடியில் அதிக லாபம் கிடைக்கிறது காலை வேளையில் மட்டும் குறைந்த அளவில் தண்ணீர் ஊற்றவதாக இந்த சாகுபடி செய்தவரும் விவசாயிகள் கூறுகின்றனர்

இங்கு நாள்தோறும் விளைவிக்கப்படும் தர்பூசணி அருகில் உள்ள திருத்தறைபூண்டு திருவாருர்

நாகையில் இருந்து செல்வன் ஜெராஜ் மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் கருந்துறை மலைப் பகுதியில் கள்ளத்துப்பாக்கிகள் பயன்பாடு அதிகரித்ததாக கிடைத்த தகவலின் பேரில் காவல் துறையினர் அப்பகுதியில் வீடுவீடாக சென்று சோதனை மேற்கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான இடஒதுக்கீடு குறித்த விவரம் இன்று வெளியிடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலக் கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்திகள்

உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய றுக்கு முன்னேறியுள்ளது

இஸ்ரோ அறிவித்துள்ளது